பயிர்க்கடன் வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கொச்சி மங்களூரு இடையேயான எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் டிஜி லாக்கர் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு அரசுத் துறைகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் மூவாயிரம் ரூபாயை உச்சவரம்பாகக் கொண்டு இந்த போனஸ் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் பணியாளர்கள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் தொகை வழங்கப்படும் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவுப் பணியாளர்கள் அங்கன்வாடிப் பனியாளர்கள் கிராம உதவியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு தற்காலிக மிகை ஊதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழ் கவாச்சாரத்தின் பெருமைகளையும் பரப்பும் வகையில் தில்லியில் தமிழ் அகாடமி அமைத்திருப்பதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கேஜ்ரிவால் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சினோடியாக ஆகியோருக்கு தமிழக அரசின் சார்பில் தமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரண உதவித்தொகை அவர்களது வங்கிக்கணக்கில் விரைவில் வைக்கப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் விதமாக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்தார்

சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி விபத்துகளை பெருமளவு குறைத்த மாநிலங்களில் நாட்டிலேயே முதன்மயாக மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டத்தில் பொது மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மலுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அறிவுறுத்தியுள்ளார்

மேலும் பொது மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை உடனுக்குடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் தமிழகம் அனைத்துத் துறையிலும் பின்தங்கியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் பாதிரிகுப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராமசபைக் கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் அதிக முதலீடுகளை ஈர்த்துவிட்டதாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகரித்து விட்டதாகவும் முதலமைச்சர் தவறான தகவலை வெளியிடுவதாகக் குறிப்பிட்டார்

கொச்சி மங்களூரு இடையே சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு திட்டத்தை குழாய் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சிய வாயிலாக இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இன்றைய தினம் சுயசார்பு இந்தியாவை அடைவதற்கான இந்தியாவின் முயற்சியில் ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார் தொலைநோக்குடன் கூடிய இத்திட்டம் ஏராளமான மக்களிடையே ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

அத்துடன் ரசாயன மற்றும் உரத் தொழிற்சாலைகள் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளுக்கும் தூய்மையான மற்றும் நீடித்த எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதோடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் பொருளாதார வளர்ச்சியை மற்றும் பெருமளவிலான வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜி லாக்கர் திட்டத்தை பின்பற்றுவதை விரைவுப்படுத்துமாறு அனைத்துத் துறைகளையும் அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்ற குறிக்கோளை நோக்கி அரசு சென்று கொண்டிருப்பதாகத் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கான சேவைகள் தடையின்றி நட்பு ரீதியாக சென்றடைவதை டிஜி வாக்கர் உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயசார்பு இந்தியாவை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகமான இஸ்ரோ தளியார் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ நிறுவனத்தின் சமீபத்திய சாதனைகள் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன் ஸ்பேஸ் எனப்படும் இந்திய தேசிய விண்வெளி வளர்ச்சி மற்றும் அங்கீகார அமைப்பு தனியார் நிறுவனங்களுக்கும் புதிதாகத் தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கும் சிறந்த தளத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் சிறிய ரக ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள் உதிரி பாகம் தயாரிப்பு உள்ளிட்ட விண்வெளி சேவைகளில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபடலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சீர்திருத்தங்கள் போட்டியை சந்திக்கும் விண்வெளி சந்தையாக இந்தியாவை மாற்றுவதுடன் இந்தத் திட்டங்களின் பலன் ஏழை மக்களை சென்றடையும் என்றும் அவர் கூறியுள்ளார்

வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று இலங்கை புறப்படுகிறார் அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் திரு கோத்தயய ராஜபக்சே பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே வெளியுறவு அமைச்சர் திரு திளேஷ் குணவர்தனா ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின்போது இலங்கை கடற்படையால் அண்மையில் பிடித்துச்செல்லப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தக்கூடும் என தெரிகிறது

ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

தேசிய மாணவர் படையின் குடியரசுதின முகாமை அந்தப்படைப் பிரிவின் தலைமை இயக்குநர் லெட்டினன்ட் ஜென்ரல் தருண்குமார் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கிராம கண்காணிப்பு காவல் அலுவலர்களுக்கான நியமன சான்றிதழ்களை மாவட்ட காவல்துறைக் கண்காணிப்பாளர் திரு சக்தி கணேஷ் வழங்கினார்

திருச்சி இந்திய மேலாண்மைக் கழகத்தின் பத்தாம் ஆண்டு தொடக்க விழா நேற்று சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது விளையாட்டுச்செய்திகள் ஒலிம்பிக் போட்டியை இலக்காக நிர்ணயித்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் குஜராத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேல் சிறப்பு உபகரணங்களை வாங்குவதற்காக சுமார் ரூபாய் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது